வுடன் பேச்சு நடத்தினார் ஜம்மு கஷ்மீரின் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புநீநகரில் ஆய்வு மேற்கொண்டார் நாட்டில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் அதிவேக இணையதள சேவை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறைய களைவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று வெஸ்ட் இண்டலை எதிர்கொள்கிறது

இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்த பேச்சுக்கள் இதில் இடம்பெற்றதாக வெளியுறவு செயலர் திரு விஜய் கோக்லே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாகவும் அவா குறிப்பிட்டார்

இரு தலைவர்களும் நாளை மீண்டும் சந்தித்து பேச உள்ளதாக திரு விஜய் கோக்லே தெரிவித்தாா் ஐம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு சூழல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு மேற்கொண்டார் ஸ்ரீநகில் நடைபெற்ற இந்த ஆய்வுக்கூட்டத்தில் மாநில ஆளுநர் திரு சத்யாபல் மாலிக் மற்றும் பாதுகாப்புப் படை உயரதிகாரிகள் பங்கேற்றனர் உளவுப் பிரிவுகளின் தலைவா்களும் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா் முன்னதாக தீவிரவாத தூக்குதலில் உயிரிழந்த அம்மாநில காவல் துறை ஆய்வாளர் திரு அர்ஷத் அகமது கானின் குடும்பத்தினரை திரு அமித் ஷா சந்தித்து ஆறுதல் கூறினார் மக்களவை மற்றம் சட்டப்பேரவை தேர்தல்களை ஒரே நேரத்தில் நடத்துவது தொடர்பான விவாதத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மாநிலங்களவையில் குடியரகத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார் கூடுதல் கெலவினம் மற்றும் நேரத்தை சேமிப்பதற்கு இது உதவிடும் என்று அவர் குறிப்பிட்டார் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மக்களவை நடவடிக்கைகள் கமூக நடைபெற எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொருளாதார வளர்ச்சியில் அனைத்து மாநில அரசுகளும் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் மு ஐநா பாதுகாப்பு குழுவில் இந்தியாவுக்கு நிரந்தர உறுப்பினர் பதவி பெறுவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் ஐநா பாதுகாப்பு குழு சீர்திருத்தும் தொடர்பான நடவடிக்கைகளில் இந்தியா ஆக்கப்பூர்வமாக பங்கேற்று இருப்பதாக தெரிவித்தார் இந்தியாவின் முயற்சிக்கு பல்வேறு நாடுகள் ஆதரவு அளித்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் பாதகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிப் ஷெகாவத் கூறியுள்ளார் நேற்று மாநிலங்களவை இப்பிரக்சினை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்திற்கு பதில் அளித்து அவர் பேசினார் பற்றாக்குறை நீர் தீர்வுகாண ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்திருப்பது குறித்து அவர் கவலை தெரிவித்தார் மளழ நீர் சேமிப்பு தொடர்பாக பொது மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வுகாண்பதற்கான திட்டங்களுக்கு செலவிட வேண்டுமென்றம் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் வலியுறுத்தினார் நாட்டில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் அதிவேக இணையதள வசதி வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சா் திரு ரவிசங்கா் பிரசாத் கூறியுள்ளாா்

எஞ்சியுள்ள கிராமங்களுக்கும் விரைவில் இந்த வசதி வழங்கப்பட இருப்பதாகவும் திரு ரவிசங்கள் பிரசாத் கூறினார் தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறைய களைவதற்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையை அடுத்த நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்திற்கான பணிகளை இன்று தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதன்மூலம் வேளச்சேி ஆலந்தார் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட தெள்சென்னை பகுதிகளைச் சேர்ந்த ஒன்பது லட்சம் பேர் பயனடைவார்கள் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கள்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை பெருஞ்சானி சித்தாறு ஒன்று மற்றும் இரண்டு அணைகளில் இருந்து பாசனத்திற்காக நாளை முதல் தண்ணீர் திறந்து விடப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி உயர் மகசூல் பெற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார்

உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சா் திரு நிதிஷ்குமாா் அறிவித்துள்ளாா் பீகாரில் இடியுடன் கூடிய மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது